உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று நான்கு அவசர சட்டங்களை பிரகடனம் செய்தார் திருமணமான இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்கான சட்டம் இந்திய மருத்துவ குழுச்சுட்டம் கம்பெனிகள் சுட்டத்திருத்தம் முறைப்படுத்தாத சேமிப்பு திட்டங்களை தடை செய்யும் அவசர்சுட்டம் போன்றவை இன்று நடைமுறைக்கு வந்துள்ளன திருமணமான இஸ்லாமிய பெண்களை முத்தலாக் மூலம் விவாகரத்து செய்ய முடியாது என்றும் அவ்வாறு செய்தால் அது சுட்டவிரோதமானது என்றும் முன்றாண்டுகால சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

முறையற்ற போலி சேமிப்பு திட்டங்களை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அனுமதி பெறாத சேமிப்புத் திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு பிராந்திய மொழியும் அங்கு வாழும் மக்களுக்கு அரிய சொத்தாகும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் சென்னை தியாகராயா நகரில தேசப்பிதா மகாத்மா காந்தி நிறுவிய இந்தி பிரச்சார சபாவில் மகாத்மாவின் சிலையை திறந்துவைத்து அவர் பேசினார் தமிழ் மொழி செம்மையான கலாச்சாரத்தையும் தொன்மையான வரலாற்றையும் உடையதாகும் என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ் மக்கள் திறமையுடையவர்கள் என்றும் கடுமையாக உழைப்பவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திரப்போராட்டத்தின்போது பாரதியார் ஆற்றிய பெரும் பங்கையும் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் பாராட்டாமல் இருக்க முடியாது என்று அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் மொழி ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார் தமிழ் மொழியுடன் பிற மொழிகளையும் கற்று சிறந்து விளங்கியவர்களில் மூதறிஞர் ராஜாஜி முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் ஆகியோரை மறக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் உலக தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதிலும் தாய்மொழியை மையமாக வைத்து பல்வேறு விழாக்கள் நடைபெற்றன இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழிகளின் சிறப்பை வலியுறுத்தி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மலையாளம் தெலுங்கு இந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களின் தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் தாய்மொழிவழிக் கல்வியை வலியுறுத்தி தமிழ்நாடு கல்வி இயக்ககத்தின் சார்பில் பேரணி நடைபெற்றது

ஏழு பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விருதில் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் எட்டு கிராம் தங்கப்பதக்கமும் ஒரு தாமிரப்பத்திரம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது நடப்பாண்டுக்கான பூம்புகார் மாநில விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார் பத்து பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கிவைத்தார் கன்னியாகுமரி விருதுநகர் திண்டுக்கல் திருவள்ளுர் ஆகிய மாவட்டங்களில் புதிய வருவாய் வட்டங்களை அவர் தொடங்கிவைத்தார்

இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் பங்கேற்றனர் கஷ்மீரில் பணிபுரியும் துணை ராணுவப்படையை சேர்ந்தவர்கள் விடுப்பில் செல்லவும் பணியில் சேரவும் எந்த விமான சேவையையும் பயன்படுத்திக்கொள்ளலாம் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தில்லி ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் தில்லி ஜம்மு ஸ்ரீநகர் மற்றும் ஸ்ரீநகர் ஜம்மு பகுதிகளுக்கு துணை ராணுவப்படையினர் இந்த வசதியை பயன்படுத்திக்கொள்ளலாம் என்று அமைச்சகம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அமைச்சகம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது தேசப்பிதா மகாத்மா காந்தி மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பரிசாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அரசுமுறைப்பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் சியோலில் உள்ள யான்செய் பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலையை திறந்துவைத்து பேசினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மகாத்மா காந்தி ஆற்றிய மாபெரும் பங்கை நினைவுகூர்ந்தார் காந்தியடிகளின் வாழ்க்கை முறையில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் எந்தவொரு அம்சமும் காணப்படவில்லை என்றார் அப்போதைய உலகில் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாத நிலையில் இயற்கையுடன் ஒன்றி வாழும் நடைமுறையை அவர் கடைபிடித்தார் என்றும் பிரதமர் கூறினார் எதிர்கால உலகிற்கு இயற்கை ஆதாரங்களை விட்டுவைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இலக்காக வைத்து அனைவரும் கற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் பருவநிலை மாற்றத்தை போன்றே பயங்கரவாதமும் இன்றைய உலகில் மாபெரும் சவாலாக உள்ளதாக அவர் கூறினார் பயங்கரவாதத்தை அனைத்து வகையிலும் எதிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக எந்தவொரு அரசாணையும் பிறப்பிக்கப்படவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் கடசெல்லிபாளையத்தில் துணை மின்நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர்களை விரைவில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் மத்திய அரசின் புதிய கல்வித் திட்டத்தின் அடிப்படையில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடத்தும் முடிவை அஇஅதிமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் அது குறித்து அறிவிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று சென்னையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளம் மாணவ மாணவிகள் அரசின் இந்த முடிவால் பாதிக்கப்படாத வகையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் விடுபட்டு போனவர்கள் வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் வாக்குச்சாவடிகளில் உள்ள சிறப்பு முகாம்களில் பெயர் சேர்த்துக்கொள்ளலாம் என்று தலைமைத் தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார்

காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிவரை இந்த சிறப்பு மையங்கள் செயல்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கும் திருச்சி இந்திய மேலாண்மை நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் வர்ஜீனியா டெக் இந்தியா செண்டர் நிறுவனங்களுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அரசுத்துறைகளில் உயர் அலுவலர்களுக்கு வளர்ந்துவரும் தொழில்நுட்பங்களில் பயிற்சி வகுப்புகளை நடத்துதல் மின்னணு மயமாக்கப்பட்ட கிராமப்புறத் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நெல்லூர் சென்னை இடையிவான புதிய மின் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கிவைத்தார் சென்னை புறநகர் ரயில் நிலையங்களில் புதிய வசதிகளையும் அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கினார் நெல்லூர் ரயில் நிலையத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் பல்வேறு திட்டங்களை அவர் இன்று தொடங்கினார் திருவொற்றியூர் ரயில்வே நிலையத்தில் தமிழக அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த விழா இன்று நடைபெற்றது மாவட்டச் செய்திகள் நாமக்கல் சேலம் மற்றும் திருவள்ளுர் மாவட்டங்களில் மது அருந்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிர் சாகுபடி குறித்த பயிற்சி இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தேசிய வேளாண் சந்தைத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாயிகள் வருவாய் அஆதரவு திட்டத்தின்கீழ்

விளையாட்டுச் செய்திகள் உலக துப்பாக்கிச் சுடும் போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்கியது மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராஜவர்தன் சிங் ரத்தோர் இப்போட்டியை தொடங்கி வைத்தார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் நடைபெறுகிறது